பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை தனி விமானம் மூலம் சென்னை வருகிறார் பின்னர் அவர் ஹெலிகாப்டர் மூலம் மாமல்லபுரம் செல்கிறார் சீன அதிபர் நாளை பிற்பகல் சென்னை வருகிறார் அவர் சென்னையில் உள்ள ஓட்டல் ஒன்றில் தங்குகிறார் பின்னர் அவர் சாலை வழியாக மாமல்லபுரம் செல்கிறார் வரலாற்று முக்கியத் துவம் வாய்ந்த இந்த உச்சி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்திட தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது உச்சிமாநாடு நடப்பதற்கு முன்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடியும் திரு ஷி ஜின்பிங் கும் மாமல்லபுரத்தில் உள்ள ஐவர் ரதம் அர்ஜுனன் தபசு கடற்கரை கோவில் உள்ளிட்ட இடங்களை பார்வையிடுகின்றனர் இதற்காக மாமல்லபுரத்தில் உள்ள சுற்றுலா தலங்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன ஜிஎஸ்டி வரி வசூலை அதிகரிக்கவும் வரி நிர்வாகத்தை மேம்படுத்தவும் அரசுக்கு பரிந்துரைகளை வழங்க அதிகாரிகள் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது

வரி செலுத்துவோரின் எண்ணிக்கையை அதிகரிப்பது சட்டத்தில் தேவையான மாற்றங்களை கொண்டு வருவது வரி ஏய்ப்பை தடுப்பது போன்றவை தொடர்பாக இந்தக் குழு பரிந்துரைகளை வழங்க உள்ளது பிரதமரின் துருவ் புதுமை படிப்பு திட்டம் பெங்களுருவில் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் தலைமையகத்தில் இத்திட்டத்தை மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்கிரியால் நிஷாந்த் இன்று துவக்கி வைத்தார்

அதன் பிறகு பயிற்சி பெற்ற மாணவர்கள் தங்களது முழுத் திறமைகளை வெளிப்படுத்தி சமுதாயத்தின் நன்மைக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்வார்கள் இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் இந்தியாவில் திறமையான இளைஞர்களுக்கு குறைவில்லை அவர்களின் திறமைகளை கண்டறிந்து மிளிர வைப்பதுதான் இப்போதைய தேவை என்றார் இந்த திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் பருவநிலை மாற்றம் வேளாண் உற்பத்தி தொழில்நுட்பம் போன்ற தேசிய பிரச்சனைகள் குறித்து வல்லுனர்களுடன் கலந்துரையாடுவார்கள் இதற்காக பயிற்சி பட்டறை கருத்தரங்கம் ஆகியவை நடத்தப்படுகின்றன

இந்திய ராணுவத்தின் விமான போக்குவரத்து பிரிவிற்கு சிறப்பான செயல்பாட்டிற்கான குடியரசு தலைவரின் விருது இன்று வழங்கப்பட்டது நாசிக்கில் உள்ள ராணுவ பயிற்சி மையத்தில் நடைபெற்ற விழாவில் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இந்த விருதை வழங்கினார் இவ்விழாவை ஒட்டி ராணுவ வீரர்களின் அணிவகுப்பும் விமானங்களின் அணிவகுப்பும் நடைபெற்றன ராணுவ தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் மகாராஷ்டிர ஆளுநர் திரு பகத்சிங் கோஷியான் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் பன்மாநில நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்காக வரும் பாராளுமன்ற கூட்டத் தொடரில் மசோதா தாக்கல் செய்யப்படும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் கூறி உள்ளார் மும்பையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பஞ்சாப் மகாராஷ்டிரா கூட்டுறவு வங்கியில் பணம் போட்டவர்களில் பிரச்சனையை விரைவாக தீர்ப்பது குறித்து தாம் ரிசர்வ் வங்கி கவர்னருடன் பேச இருப்பதாக கூறினார் பின்னர் டெபாசிட்தாரர்களுடன் பேசிய திருமதி நிர்மலா சீத்தாராமன் இந்த பிரச்சனையை ரிசர்வ் வங்கி கவனித்து வருவதாக தெரிவித்தார் சுற்றுலா பயணிகள் காஷ்மீர் பள்ளத்தாக்கிற்கு செல்ல விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டு விட்டது

மாநில ஆளுநர் திரு சத்தியபால் மாலிக் சில நாட்களுக்கு முன்பு எடுத்து முடிவை அடுத்து காஷ்மீர் பள்ளத்தாக்கில் சுற்றுலா பயணிகளுக்கு இருந்த தடை நீக்கப்பட்டது ஆண்டுதோறும் ஏராளமான மக்கள் காஷ்மீர் பள்ளத்தாக்கிற்கு சுற்றுலா வருகின்றனர்

கர்நாடகாவின் மேகதாது அணை திட்டத்திற்கு எவ்வித அனுமதியும் அளிக்க கூடாது என தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி மத்திய நீர்வளத்துறை அமைச்சருக்கும் மத்திய சுற்றுச் சூழல் அமைச்சருக்கும் மீண்டும் கடிதம் எழுதி உள்ளார் மேகதாது திட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்பதையும் கர்நாடகத்திற்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடப்பட்டுள்ளதையும் இந்தக் கடிதத்தில் அவர் சுட்டிக்காட்டி உள்ளார் கர்நாடகத்தின் விரிவான திட்ட அறிக்கையை நிராகரிக்குமாறு வல்லுனர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் எனவும் இந்தக் கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு சென்ற ஆண்டைவிட குறைவு தான் என்று அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் கூறி உள்ளார்

நடமாடும் மருத்துவமனைகள் நிலவேம்பு கஷாயம் வழங்கும் வாகனங்கள் கொசு ஒழிப்பு இயந்திரங்கள் கொண்ட வாகனங்களை அமைச்சர் சென்னை ஒமந்தூரார் பன்நோக்கு மருத்துவமனை வளாகத்தில் இருந்து அனுப்பி வைத்தார்

பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாசும் அக்கட்சியின் இளைஞரணி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் புதுடெல்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்தனர்

கோதாவரி காவிரி ஆறுகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகளை விரைவுப் படுத்த வேண்டும் காவிரி பாசன மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களையும் பிரதமரிடம் கொடுத்தனர் கோரிக்கைகள் சாதகமாக பரிசீலிக்கப்படும் என பிரதமர் உறுதி அளித்ததாக பாமகவின் செய்திக் குறிப்பு கூறுகிறது

பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கையை ஏற்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தீபாவளிக்கு அடுத்த நாள் விடுமுறை தேவை என்றால் பள்ளிகள் மாவட்ட கல்வி அதிகாரிகளிடம் முன் அனுமதி பெற்று விடுப்பு எடுத்துக் கொள்ளலாம் அதற்கு பதிலாக சனிக்கிழமை வேலை நாளாக ஏற்றுக் கொள்ளலாம் என பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தி உள்ளது புதுவை காமராஜ் நகர் இடைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டி உள்ளது அரசியல் கட்சி தலைவர்கள் வீடுவீடாகச் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் வாக்கு சேகரிப்பின் போது கட்சித் தலைவர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டி தருகின்றனர் அப்போது அவர்கள் பெரும்பாலும் மாற்று அணித் தலைவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்களை கூறுகின்றனர் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி ஒரே அணியில் உள்ள என்ஆர் காங்கிரசுக்கும் அஇஅதிமுகவுக்கும் இடையே கருத்து ஒற்றுமை இல்லை என்பதை சுட்டிக் காட்டினார் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு என் ரங்கசாமி ஆட்சி மாற்றம் ஏற்படும் எனக் கூறி வருகிறார் அதே நேரத்தில் அஇஅதிமுக சட்டமன்றக் கட்சித் தலைவர் திரு அன்பழகன் அரசைக் கவிழ்க்கும் முயற்சியில் அஇஅதிமுக இறங்காது என கூறி வருகிறார் இது கருத்து வேற்றுமையையே காட்டுகிறது என திரு நாராயணசாமி தெளிவு படுத்தினார் புதுவை அரசுக்கு மத்தியில் உள்ள பிஜேபி அரசு நல்லது எதையும் செய்யவில்லை என திரு நாராயணசாமி குற்றம் சாட்டினார் பாஜகவின் புதுவை கிளை தமது அரசின் குறைகளை கண்டுபிடிப்பதிலேயே கவனம் செலுத்துவதாக முதலமைச்சர் தெரிவித்தார் காமராஜ் நகர் தொகுதியில் பொது தேர்தலின் போது தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு வைத்திலிங்கம் தொகுதிக்காக ஏராளமான பணிகளை செய்துள்ளதாக முதலமைச்சர் கூறினார் இதற்கிடையே திரு நாராயணசாமியின் குற்றச்சாட்டுக்களை என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி மறுத்துள்ளார் எதிர்கட்சியினர் மீது குற்றங்களை சுமத்துவதை விடுத்து முதலமைச்சர் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என திரு ரங்கசாமி செய்தியாளர்களிடம் கூறினார் புதுவை மாநிலத்தில் இடைத் தேர்தலுக்கு பின் எதிர்கட்சி இருக்காது என்ற முதலமைச்சரின் பேச்சு குறித்து கருத்துக் கூறிய திரு ரங்கசாமி நாட்டில் எந்தக் கட்சி வீழ்ச்சி அடைந்து வருகிறது என்பது அனைருக்கும் தெரியும் திரு நாராயணசாமி திடீரென முதலமைச்சரானார் எனவே தான் அவர் இவ்வாறு பேசுகிறார் என குறிப்பிட்டார் உலக மனநல தினத்தை ஒட்டி இன்று புதுவையில் பேரணி நடத்தப்பட்டது மாணவர்கள் ஆசிரியர்கள் சுகாதாரத்துறை ஊழியர்கள் பங்கேற்ற இந்தப் பேரணியை புதுவை மாவட்ட ஆட்சியர் திரு அருண் சுகாதாரத் துறை இயக்குனர் டாக்டர் மோகன்குமார் ஆகியோர் கொடி அசைத்து துவக்கி வைத்தனர் இந்தப் பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்றன மனநலம் பற்றிய கோஷங்களை மாணவர்கள் எழுப்பினர்

ரஷ்யாவில் நடைபெறும் உலக மகளிர் குத்துச்சண்டை போட்டிகளில் இந்திய வீராங்கனை மேரிகோம் அரை இறுதிக்கு முன்னேறி உள்ளார்